இனிவிரிவானசெய்திகள் தமிழகமுதலமைச்சர் திருஎடப்பாடிபழனிசாமி இன்று புதுதில்லி புறப்பட்டுச் சென்றார் நாளைபிரதமர் திருநரேந்திரமோடியைஅவர் சந்தித்துப் பேசவுள்ளார்

மாநிலஅமைச்சர் திரு டி ஜெயக்குமாரும் முதலமைச்சருடன் தில்லிசென்றுள்ளார்

திருவாரூரில் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் எந்தநேரத்திலும் தேர்தலைசந்திக்கஅஇஅதிமுகதயாராக இருப்பதாககூறினார் திருவாரூர் திருப்பரங்குன்றம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத் தேர்தலுக்கானதேதியைதேர்தல் ஆணையம் உடனடியாகஅறிவிக்கவேண்டும் என்றுதிமுகதலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் இன்றுவெளியிட்டுள்ளஅறிக்கையில் இக்கோரிக்கையவிடுத்துள்ளஅவர் இந்த இடைத் தேர்தல் தேதிஅறிவிக்கப்படாததற்குபருவமழையைகாரணம் காட்டியிருப்பதுநியாயமாகதெரியவில்லைஎன்றுகுறிப்பிட்டுள்ளார் விவசாயிகளுக்கானநிலுவைத் தொகையைஆலைநிர்வாகங்கள் உடனடியாகவழங்க கரும்பு மாநிலஅரசுநடவடிக்கைஎடுக்கவேண்டும் என்றுபாமகநிறுவனர் மருத்துவர் ச ராமதாசுவலியுறுத்தியுள்ளார்

தீபாவளிபண்டிகைக்குள் இதனைபெற்றுத் தரதமிழகஅரசுநடவடிக்கைஎடுக்கவேண்டும் என்றுதிருராமதாசுகேட்டுக் கொண்டுள்ளார் தமிழகத்தில் அடுத்த இருதினங்களுக்குமழைநீடிக்கும் எனறுவானிலைஆய்வு எமயம் கூறியுள்ளது

சபரிமலைஐயப்பன் கோயிலுக்கெனதனிச்சிறப்பு உள்ளதாகமத்திய இணையமைச்சர் திருபொன் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார்

உதகமண்டலத்தில் கூடுதல் மகளிர் நீதிமன்றத்தைசென்னைஉயர்நீதிமன்றநீதிபதிதிருகுலுவாடிரமேஷ் இன்றுதிறந்துவைத்தார்

ரஷ்யாவின் செயின்ட் பீட்டர்ஸ் பர்க்கில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் பிரிவு இறுதியாட்டத்தில் அவர் பெலாரஸின் அல்பினாவைவென்றுபட்டத்தைகைப்பற்றினார் ஜோஹர் கோப்பைக்கான ஜூனியர் ஹாக்கிப்போட்டியில் இந்தியா இன்றுஏழுக்குஒன்றுஎன்றகோல்கணக்கில் நியூசிலாந்தைவென்றது